நரேந்திரமோடி காணொளிகாட்சிமூலம்இன்றுவழங்கினார் புதுச்சேரியில் வறுமைக்கோட்டிற்குக்கீழேவாழும்குடும்பங்களுக்கு

கிரண்பேடிஒப்புதல் அளித்துள்ளார்

திருநள்ளாறுதர்ப்பாரண்யேஸ்வரர்கோவிலுக்குவரும்பக்தர்கள்கொ ரோனாபரிசோதனைசான்றிதழ்வைத்திருக்கவேண்டும்என்றுகாரைக் கால்மாவட்டஆட்சித்தலைவர்திரு அர்ஜுன்ஷர்மாஅறிவித்துள்ளார்

நரேந்தி ரமோடிஇன்றுகாணொளிகாட்சிமூலம்துவக்கிவைத்தார்

விவசாயிகளின்உற்பத்திச்செலவைக்குறைத்து இலாபத்தைஅதகரிக்கும்வகையில் மண்வளஅட்டை வேம்புகலக்கப்பட்டஉரம் சூரியஒளிபம்புகள் பயிர்காப்புறுதிஉள்ளிட்டபல்வேறுநடவடிக்கைகளைமத்தியஅரசுமேற் கொண்டுவரும்நிலையில் எதிர்கட்சிகள்விவசாயிகளைதவறாகவழிநடத்துவதாகக்குறிப்பிட்டார்

நிகழ்ச்சியில்கலந்துகொண்டவிவசாயிகள் பிஎம்கிசான்திட்டத்தின்கீழ் தங்களின்அனுபவங்கள்மற்றும்பலன்களைபகிர்ந்துகொண்டனர் மேலும் புதுடில்லிமெஹ்ரோலி யில்நடந்தநிகழ்ச்சியில்உள்துறைஅமைச்சர்திரு அமித்ஷா துவாரகா வில்நடந்தநிகழ்ச்சியில்பாதுகாப்புத்துறைஅமைச்சர்திரு ராஜ்நாத்சிங் ரஞ்சித்நகரில்நடந்தநிகழ்ச்சியில்அமைச்சர்திருமதி நிர்மலாசீத்தாராமன் காஞ்சிபுரத்தில்நடந்தநிகழ்ச்சியில்தகவல்மற்றும்ஒலிபரப்புத்துறைஅமைச்ச ர்திரு பிரகாஷ்ஜவடேகர்ஆகியோர்கலந்துகொண்டனர்

ராம்நாத் கோவிந்த் பிரதமர்திரு நரேந்திரமோடி அமைச்சர்கள்திரு

ராஜ்நாத்சிங் திருமதி

பிரகாஷ்ஜவடேகர்மற்றும்மக்களவைசபாநாயகர்திரு ஒம்பிர்லாஆகி யோர்மலர்தூவிமரியாதைசெலுத்தினர்

இதனைத்தொடர்ந்து துணைநிலைஆளுனர்டாக்டர் கிரண்பேடிமற்றும்மூத்தஅதிகாரிகள்காரைக் கால்சென்று மாவட்டஆட்சித்தலைவர்திரு

இதைஅடுத்து பல்வேறுகட்டுப்பாடுகள்அறிவிக்கப்பட்டுள்ளன அதன்படி இணையதளம்மூலம்முன்பதிவுசெய்தவர்கள்மட்டுமேகோவிலுக்குள்அனும கிக்கப்படுவார்கள்

முகக்கவசம்அணியாதவர்களுக்குஅபராதம்விதிக்கப்படும் கோவிலின்நுழைவுவாயிலில்கிருமிநாசினிதெளிக்கப்பட்டபிறகேபக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் மேலும் நளதீர்த்தம் பிரம்மதீர்த்தகுளங்களில்நீராடபக்தர்களுக்குஅனுமதிஇல்லை

கிரண்பேடிகேட்டுக்கொண்டுள்ளார்

கொரோனாதொற்றுகாரணமாக நேரடியாகவந்துபதிவுசெய்வதுதடைசெய்யப்பட்டிருந்தது

இன்றையஅறிக்கைபடி கொரோனாதொற்றினால்இறப்புஏதும்ஏற்படவில்லை வைகுண்டஏகாதசியைமுன்னிட்டு பெருமாள்கோவில்களில்இன்றுசொர்க்கவாசல்திறக்கப்பட்டது கோவில்களில்சிறப்புபூசைகள்நடத்தப்பட்டன திதை ஒட்டி திருச்சிஸ்ரீரங்கம்ரங்கநாதர்திருக்கோவில் திருவல்லிக்கேணிபார்த்தசாரதிதிருக்கோவில் புதுச்சேரிவரதராஜப்பெருமாள்கோவில் முத்தியால்பேட்டைதென்கலைஸ்ரீ நிவாசப்பெருமாள்கோவில் வில்லியனூர்வரதராஜப்பெருமாள்கோவில் பஞ்சவடிஆஞ்சநேயர்திருக்கோவில் திருவஹிந்தபுரம்தேவநாதபெருமாள்திருக்கோவில்ஆகியகோவில்களில் சொர்க்கவாசல்திறப்புநிகழ்ச்சிஉரியகட்டுப்பாட்டுவிதிகளுடன்நடைபெற் றது கிறிஸ்துமஸ்திருநாள்இன்றுஉலகம்முழுவதும்கொண்டாடப்பட்டது இதைஒட்டி அனைத்துதேவாலயங்களிலும்சிறப்புபூஜைகள்நடைபெற்றன தேவாலயங்கள்மற்றும்கிறிஸ்தவபெருமக்களின்வீடுகள்கிறிஸ்துமஸ்மரம் வண்ணவிளக்குகள்மற்றும்நட்சத்திரவிளக்குகளால்அலங்கரிக்கப்பட்டிருந் தன பண்டிகையைஒட்டி புதுச்சேரிதுணைநிலைஆளுனர்டாக்டர் கிரண்பேடி முதலமைச்சர்திரு நாராயணசாமிமற்றும்அமைச்சர்கள்கிறிஸ்தவபெருமக்க ளுக்குதங்களின்வாழ்த்துக்களைத்தெரிவித்தனர்

கட்டுப்பாடுகள்காரணமாக நள்ளிரவுபூஜையில்பொதுமக்கள்அனுமதிக்கப்படவில்லை புதுச்சேரிமுதலமைச்சர்திரு நாராயணசாமி தேவாலயங்களில்நடைபெற்றநள்ளிரவுபூஜையில்கலந்துகொண்டார்